நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுவை காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது புதுவையில் டெங்கு காய்ச்சல் பரவலைத் தடுக்க அரசு தகுந்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது புதுவை தமிழகத்தில் நேற்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது

இவ்விரு மாநிலங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது மஹாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மட்டுமே செயல்படுவதாகவும் இதில் அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் இதை எதிர்க்கும் அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் வரலாற்றில் இடம் கிடைக்காது என்றும் அவர் கூறினார் பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போம் உள்நாட்டிலேயே தயாரிப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி மஹாராஷ்டிராவில் மற்றொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகையில் தெரிவித்தார் தற்போதைய பிஜேபி அரசு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி வழங்க முக்கியத்துவம் அளிப்பதாக பிரதமர் கூறினார் இதற்கென மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஹரியானாவில் இன்று தேர்தல் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காஷ்மீர் பிரச்னையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை குறை கூறினார் காஷ்மீர் இந்தியாவின் உள்நாட்டு பிரச்னை என்றும் அங்கு மனித உரிமை மீறலுக்கு தீவிரவாத நடவடிக்கைகளே காரணம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் நியூயார்க் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழ்நிலை இந்தியாவில் தான் உள்ளது என்று கூறினார் இந்திய பொருளாதாரம் நல்ல முறையில் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் திறமைமிக்க மனிதவளம் இங்கு கிடைப்பதாகவும் அவர் கூறினார் சர்வதேச முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் முறையில் பொருளாதார துறையில் தொடர்ந்து அரசு சீர்த்திருத்தங்களை செய்து வருவதாகவும் நிதியமைச்சர் தமது உரையில் குறிப்பிட்டார்

இத்தொகுதியில் முக்கிய போட்டி காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கும் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு புவனா என்கிற புவனேஷ்வர் இடையே தான் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இன்னும் இரண்டே நாட்கள் உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சார யுத்தியை தீவிரப்படுத்தி உள்ளன நேற்று முதல் மழை பெய்து வந்த போதிலும் கட்சி வேட்பாளர்களும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று வாக்குச் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

புதுவையின் வளர்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தடையாக இருப்பதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இவ்விஷயத்தில் முன்னாள் முதலமைச்சரும் என் ஆர் காங்கிரஸ் தலைவருமான திரு ரங்கசாமி அவருக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி கடந்த நெல்லிதோப்பு மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலின் போது புதுவையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறியதாகவும் அதை மக்கள் ஏற்காது அவரது கட்சியை நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார் மீண்டும் காமராஜர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆட்சி மாற்றம் குறித்து அவர் பேசுவதாகவும் மக்கள் அதை மீண்டும் நிராகரிப்பார்கள் என்றும் திரு நாராயணசாமி கூறினார் புதுவை யூனியன் பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதைத் தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது

சுவாமிநாதன் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் அண்டை மாநிலமான தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதைத் தடுக்க நிலவேம்பு காசாயம் வழங்கப்படுவதாகவும் அத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் புதுவையில் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

புதுவையில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடைவிதிக்கப்பட்டுள்ள போதிலும் அது முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுவை தமிழகத்தில் நேற்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து நல்ல மழை பெய்து வருகிறது வளிமேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் மிதமான மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே மாலத்தீவு அருகே புதிய புயல் சின்னம் ஒன்று உருவாகியுள்ளது இது தென்மேற்கு திசையை நோக்கி நகரக் கூடும் என்பதால் லட்சத்தீவு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ள வடகிழக்கு பருவமழையின் தொடக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் பெரிதும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அமரேஷ்வர் பிரதாப் சாஹீ நியமிக்கப்பட்டுள்ளார்

சாஹீ தற்போது பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றி வருகிறார் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் திரிபுரா மாநில தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கரேல் பாட்னா உயர்நீதிமன்றத்திற்கும் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

கே மித்தல் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து தஹீல் ராமாணி மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதை ஏற்காமல் அவர் அவர் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பை திரு வினீத் கோத்தாரி வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு விமானச் சேவை மீண்டும் இன்று தொடக்கப்பட்டது

ஏர் இண்டியா நிறுவனத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு அஸ்வினி லோஹானி தலைமையில் தொழில்நுட்ப குழுவினர் இந்த விமானத்தில் இன்று பயணம் மேற்கொண்டனர் இந்த விமான சேவையை தொடர்ந்து இயக்குவது குறித்த விவரங்கள் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என ஏர் இண்டியா தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றுள்ளார் பயணத்தின் முதல் கட்டமாக பிலிப்பைன்ஸ் செல்லும் அவர் தலைநகர் மணிலாவில் அந்நாட்டு அதிபர் திரு ரோட்ரியோ உடன் இருதரப்பு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் வரும் திங்கட்கிழமை ஜப்பான் செல்லும் அவர் ஜப்பானின் புதிய அரசர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்

ராம்நாத் கோவிந்த் ஜப்பான் பிரதமர் திரு சின்ஷே அபே வுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார்

புதுவையில் உப்பளத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அஇஅதிமுக வினர் கட்சி கொடி ஏற்றி அமரர் எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கும் மலர் அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஏழை மக்களுக்கு நல உதவிகளும் வழங்கப்பட்டது

அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

கால்நடை கணக்கெடுப்பின் கீழ் வீடுகளில் பராமரிக்கப்படும் அனைத்து கால்நடைகளும் கொண்டு வரப்பட்டுள்ளன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு அரசியல் நோக்கமின்றி நாட்டின் வளர்ச்சிக்காக மட்டுமே செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுவை காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது புதுவையில் டெங்கு காய்ச்சல் பரவலைத் தடுக்க அரசு தகுந்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது புதுவை தமிழகத்தில் நேற்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது